துறைஉறுதிசெய்யவேண்டும் என்றுதோதல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

என்றுதிமுகதெரிவித்துள்ளது

செய்யப்பட்டமனுக்கள் மீதானதீர்ப்பினைசென்னைஉயர்நீதிமன்றம் இன்றுவழங்குகிறது

இந்தியா மலேசியாஅணிகளுக்கிடையிலான மூன்றாவதமகளிர் ஹாக்கிப் போட்டி இன்றுநடைபெறஉள்ளது

இத்தொடர்பாகமத்தியஅரசின் வருவாய் துறைசெயலருக்குதேர்தல் ஆணையம் எழுதியுள்ளகடிதத்தில இது தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் பண்பலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்காகமேற்கொள்ளப்படும் இதபோன்றநடவடிக்கைகள் குறித்தவிவரங்கள் சம்பந்தப்பட்டமாநிலங்களின் தலைமேதே்தல் அதிகாரிகளுக்குஉடனுக்குடன் பகிர்ந்துகொள்ளப்படவேண்டும் என்றம் அந்தகடதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இதேபோல் திமுகபொருளாளர் திருதுரைமுருகனும் தமக்குஎதிராகபழிகமத்தமத்திய மாநிலஅரசுகள் முயற்சிப்பதாககூறியுள்ளார்

கோவைமாவட்டத்திற்குட்பட்டபல்வேறுபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகஅஇஅதிமுகஅரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றியிருப்பதாககூறியஅவர் அவற்றைபட்டயலிட்டார் திமுக வில் குடும்பஉறுப்பினர்கள் மட்டுமேபதவிக்குவர முடியும் என்றநிலைடள்ளதாகவும் திருளடப்பாடிபழனிசாமிகுறைகூறினார்

நேற்றுசென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியஅவர் சென்னைமாநகரமேயராகதாம் பதவிவகித்தபோது நிறைவேற்றியதிட்டங்களைபட்டியலிட்டாா் தோல்விபயம் காரணமாகதான் அஇஅதிமுகஉள்ளாட்சித் தேர்தலைநடத்தவில்லைஎன்றுஅவர் குற்றம்சாட்டினார்

மக்களவைத் தேர்தலில் பிஜேபிவெற்றிபெறும் என்றுஅக்கட்சியின் மூத்தத் தலைவர்களில் ஒருவரானதிரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் நேற்றுமதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் சகோதர சகோதரிகளேஎன்றுதமிழில் தமதுஉரையெதொடங்கியஅவர் மக்கள் நலனுக்காகமத்தியஅரசுநிறைவேற்றியதிட்டங்களைபட்டியலிட்டார்

கோடிகுடும்பங்களுக்குசமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஏழு அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் முக்கியதலைவர்கள் பலர் ஊழல் குற்றச்சாட்டுக்குஉள்ளாகியிருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குற்றம்சாட்டினார்

துத்துக்குடியில் கேர்கல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியஅவர் தமிழகத்தில் நேற்று ஜல்லிக்கட்டுநடத்தஅனுமதிபெற்றதில் பிரதமர் முக்கியபங்குவகித்ததாககுறிப்பிட்டார் மாநிலத்தில் உள்ள அரசுமருத்துவமனைகளைதரம் உயர்த்துவதற்காகபோதியநிதியைமத்தியஅரசுஒதுக்கீடுசெய்திருப்பதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் சுட்டம் ஒழுங்கு சிறப்பாகபராமரிக்கப்படுவதாகவும் திருபன்னீர்செல்வம் தெரிவித்தார் அஇஅதிமுககூட்டணிகட்சிகளுக்கிடையேகருத்துவேறுபாடுகள் உள்ளதாகமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலர் திருபாலகிருஷ்ணன் கூறியுள்ளார்

திமுகதோதல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளஅனைத்துவாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளின் நலனைபாதுகாக்கமத்தியஅரசுதவறிவிட்டதாகவும் திருபாலகிருஷ்ணன் குற்றம்சாட்டினார் தேவைகளைநிறைவேற்றுவதற்குஅஇஅதிமுகஉடன் மக்களின் இணைந்துபா பாடுபடும் என்றுஅக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகூறியுள்ளார் வேறுர் மாவட்டம் காட்பாடிஅருகேநேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியஅவர் இலங்கைதமிழர் பிரச்சினையில் அஇஅதிமுகதாள் அக்கறையுடன் செயல்பட்டதாககுறிப்பிட்டார் அரசுஊழியர்களின் நீண்டநாள் கோரிக்கைகளைநிறைவேற்றநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றம் திருராமதாசுதெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடா்ந்துதீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம் பெறுவதுதிண்டுக்கல் மக்களவைதொகுதி

திண்டுக்கல்லிலிருந்துசுப்பிரமணியபாரதி

ஈரானின் பாதுகாப்பு படையைதீவிரவாதஅமைப்பாகஅறிவிப்பதற்கானநடவடிக்கைகளைஅமெரிக்காமேற்கொண்டுள்ளது

ஹிமாச்சலபிரதேசத்தில் கனமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வுமையம் எச்சித்துள்ளது

ஐந்துபோட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரின் முதல் இரண்டுஆட்டங்களிலும் வெற்றிபெற்று இந்தியாமுன்னிலையில் உள்ளது

பெங்களூரூவில் இந்தபயிற்சிமுகாம் இன்றுதொடங்குகிறது

இன்றுநடைபெறஉள்ளபோட்டியில் பஞ்சாப் அணி ஐதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது